தி மொழிவழி சிறபான்மையினர் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

இதற்கிடடயே மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் பக்தர்களுக்கு விலையில்லா லட்டு பிரசாதம் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி னட்சி வாயிலாக தொடங்கி வைத்தாா்

தங்கமணி தெரிவித்துள்ளார்

இந்த நிகழ்ச்சியத் தொடர்ந்து திருமண நிதியுதவி கல்வி உதவித்தொகை உழழக்கும் பெண்களுக்கு இருசக்கர வாகனங்கள் பெறுவதற்கான ஆணை ஆகியற்றையும் அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தங்கமணி பருவமழக் காலத்தில் மின்சாரம் வழங்குவதில் பாதிப்பு ஏற்படமால் இருக்க தேவையான உபகரணங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார்

ஏனென்றால் செய்முறை தேர்வு இருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த செய்முறை தேர்வு நடைபெற இருக்கின்றன அந்த செய்முறை தேர்வுகள் முழுக்க வீடியோ செய்யப்படுகின்றது அதில் ஜர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தகுதி அடிப்படயில் முன்னுரிமை அடிப்படயில் அவர்களுக்கு பணிகள் வழங்கப்படும் அதேபோன்று இன்னும் எங்கெங்கே காலியாக இருக்கின்றதோ அதெல்லாம் உடனடியாக எடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏற்களவே ஒரு சில தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களுடய அறிவுரைப்படி அவர்கள் அந்த மலுவை போடாமல் விட்டுவிட்டார்கள் இப்போது எங்களுக்கு அந்த வேலைவாய்பிலே பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அது அரசினுடய சுட்டம் அப்படி இல்லாத காரணத்தால் அந்த தொழிற்சங்கத்தினுடய தலைவர்கள் தவறாள வழிகாட்டுதலின் காரணமாக அவர்கள் இந்த முறை கலந்துகொள்ளவில்லை அடுத்த முறை அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இயற்கை பேரிடர்களின்போது நீர்நிலைகளில் ஏற்படும் விபத்து மற்றும் முன்னெச்சரிக்கை குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூரில் நடைபெற்றது இந்த முகாமில் பேசிய மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தங்களை தாங்களே தற்காத்துக்கொள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றார்

அடுத்த ஆண்டு திருவள்ளுவர் திருநாளன்று அண்ணல் அம்பேத்கர் விருது பெற விரும்புவோர் தங்களை பற்றிய முழு விவரங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என மாநில அரசு தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள ஆதிதிராவிடர் நல இயக்குனர் அலுவலகத்திலும் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலும் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மும்பையில் இன்று ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரியை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்தார் அம்மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலுக்குப்பின் புதிய அரசு அமைய வேண்டிய காலக்கெடு நாளையுடன் முடிவடைகிறது இருப்பினும் அதிக இடங்களில் வெற்றிபெற்ற பிஜேபி சிவசேனா இடையே முதலனமச்சர் பதவி குறித்த சிக்கல் நீடிப்பதால் புதிய அரசு இதுவரை அமையவில்லை இதையடுத்து திரு பட்நவிஸ் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தமிழில் முதலாவது சொல் அனாதி படைத்த வீரமா முனிவரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி சென்னை கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள அவரது உருவச்சிலையின்கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இத்தாலியில் பிறந்து தமிழகத்தில் வாழ்ந்து தமிழ் தொண்டாற்றிய வீரமா முனிவரின் நினைவை போற்றம் வகையில் இன்று தமிழ் அனாதியியல் நாளாகவும் அவரது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதன் தொடக்க விழா சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது

உங்க பேரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்க கட போக வேண்டாம் இங்க இருக்கிற ஸ்மார்ட் போன்ல உள்ள போயிட்டிங்களாலே அங்க ஒரு செயலி இருக்கும் அந்த செயலில சொல்லீட்டிங்கன்னா இன்னிக்கு என்ன புதுவார்த்தை தமிழுக்கு வந்திருக்குன்னு அட்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆ எஸ்எம்எஸ் வரும் அந்த மாதிரி வசதிகளும் உருவாக்கியிருக்கு ஒல்வொரு மானவளையும் ஒரு படைப்பத்கிறன் மிக்க இளைஞனாக உருவாக்கக்கடிய ஒரு புதிய கிட்டம் இதேபோல தமிழ் வள எமயங்கள் தமிழ் பண்பாட்டு மையங்கள் போன்ற பல விஷயங்களை செய்திருப்பதால் இன்னிக்கு தமிழக்கு மீண்டும் ஒரு பொற்காலத்தை தமிழக அரச தங்கிருக்கிறத அரசின் அனைத்துத் துறைகளிலும் உள்ள வேலைவாய்ப்புகளில் தமிம்வழி தமிழக பயின்றவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாக அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார் மொழிவழி சிறபான்மையினர் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறினார்

விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை வழங்க மாநில அரசு போர்னால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சித்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும் என்றார் பணி அனுபவ சான்று கோரி விண்ணப்பிக்கும் ஆசிரியர்களுக்கு உடனடியாக அவற்றை வழங்குமாறு தனியார் பல்கலைக்கழக மற்றும் கல்லூரிகளை தமிழக கல்லூரி கல்வி இயக்குனர் திரு ஜோதி வெங்கடேஸ்வரன் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கோமுகி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்னீர் திறந்துவிடப்பட்டது சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் அணையிலிருந்து தண்ணீரர திறந்துவிட்டார் சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது